சுயசார்பு பாரத திட்டம் உலகம் முழுமைக்கும் பயனளிப்பதாக இருக்கும் என்று பிரதமர் திரு

பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்து எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமே இறுதி முடிவு எடுக்க முடியும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி

சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டணங்களை குறைத்து முதலமைச்சர் திரு

தமிழகத்தில் இரண்டாவது கோவிட் அலை ஏற்படுவதற்கான சாத்தியக் கூறுகள் மிகக்குறைவு என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார்

இந்த மாற்றத்தில் இளையோரின் பங்கு அளப்பரியது என்றார் நம் நாட்டின் தனியார் துறை உத்வேகத்துடன் செயலாற்றுவதாக கூறிய அவர் கட்டமைப்பு பிரிவிற்கு நடப்பு நிதிநிலை அறிக்கையில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டார் இதன்மூலம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார்

மேலும் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் கிராமங்களிலும் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

எடப்பாடி கே பழனிசாமி அடுத்த இராண்டிற்கான மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப்பணிகளுக்கான நிதியுதவி உள்ளிட்டவைகள் குறித்து கேட்டறிகிறார் மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் நித்தி ஆயோக் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் விவசாயம் கட்டுமானம் உற்பத்தி மனிதவள மேம்பாடு அடித்தட்டு மக்களுக்கான சேவைகள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்து எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமே இறுதி முடிவு எடுக்க முடியும் என்று தெரிவித்தார்

சுகாதாரம் மற்றும கல்வித்துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சரக்கு சேவை கட்டணத்தில் கிடைக்கும் வருவாய் பகிர்வு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விரிவான ஆலோசனைகள் நடத்த வேண்டியது அவசியம் என்றார் அவர் புதிய நிறுவனங்கள் தங்கள் தொழிலை தொடங்குவதற்கு எந்தவித முன் அனுபவமும் தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் ஒரே விதமான சரக்கு சேவை வரியை அமல்படுத்துவது தொடர்பாகவும் மத்திய மாநில அரசுகள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார்

எடப்பாடி கே

மாற்றி அமைக்கப்பட்ட இந்த கட்டண முறை நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

பழனிச்சாமி புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலைகுன்னத்தூரில் தெற்கு வெள்ளாறு காவிரி வைகை குண்டாறு நதிகள் இணைப்புத் திட்டத்திற்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

திருச்சி அரசு மருத்துவமனையில் இன்று கோவிட் இரண்டாவது கட்ட தடுப்பூசி போட்டுக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் தொடர் நடவடிக்கைகளால் மாநிலத்தில் கோவிட் தொற்று முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் இறப்பு விகிதம் மிகக்குறைவு என்று தெரிவித்த அவர் கோவிட் தொற்றை தமிழக மருத்துவர்கள் மிக சிறப்பாக கையாள்வதுடன் இதில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டார்

ஓ

தரவு அட்டைகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் றீனிவாசன் இன்று வழங்கினார்